ஏவுகணைகளும் வலுசேர்க்கும் என்று விமானப்படை தலைமைத் தளபதி பி எஸ் தனோவா கூறியுள்ளார்

தபால் வாக்கு சீட்டிலும் வேட்பாளரின் புகைப்படம் இடம்பெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் நேரில் வலியுறுத்தியுள்ளார்

தெரிவித்துள்ளது

விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப் பதிவு இன்று மாலை அமைதியாக நடந்து முடிந்தது

காஸியாபாத்தில் உள்ள வழிண்டான் விமானபடை தளத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய விமாளப்படை தலைவர் ஏர் ஷீப் மார்ஷல் பி எஸ் தனோவா விமானப்படையின் திறளை அதிகிப்பதற்கு ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்வது அவசியமானதாகும் என்றார்

இங்கு நடைபெற்ற கண்கவர் சாகச நிகழ்ச்சியில் ஏராளமான போர் விமானங்கள் பங்கேற்றன புதிதாக பணியில் சேர்ந்திருக்கும் ஐ பி எஸ் அதிகாரிகள் முழு அர்ப்பணிப்பு உணர்வோடும் திறமையுடனும் தங்கள் பணியை செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகையில் சிறந்த நிர்வாகம் கட்டுப்பாட்டுடன் செயல்படுதல் மகளிருக்கான அதிகாரம் தடய அறிவியல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்

கல்வி மற்றும் சமூக மாற்றங்களுக்காகவும் அவர் உழழத்தவர் சோனாபட் அருகே ரயில்பெட்டிகளை புதுப்பிக்கும் தொழிற்சாலைக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் சுட்டப் பேரவைக்கான தேர்தல் நடைபெறும் மத்தியப் பிரதேசும் சத்திஸ்கர் ராஜஸ்தான் மிசோரம் மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தபால் வாக்குச் சீட்டுக்களில் வேட்பாளரின் புகைப்படம் அச்சிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஒரே பெயருடைய வேட்பாளர்களை வாக்களிப்போர் அடையாளம்காண வசதியாக இந்தமுறை கொண்டுவரப்படுவதாகவும் ஆணையம் கூறியுள்ளது இந்தத் தேர்தலில் போட்டியிட வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வோர் அண்மையில் எடுக்கப்பட்ட தங்களது ஸ்டாம்ப் சைஸ் புகைப்படத்தையும் அளிக்க வேண்டும் என அறிவறுத்தப்பட்டுள்ளது இந்திய பிராந்தியத்தில் மூன்றாவது மண்டல காமன்வெல்த் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் இன்று குவஹாத்தியில் தொடங்கி வைத்தார் இம்மாநாட்டில் பேசிய அவர் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டார் இப்பகுதிகளை மேம்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மிகுந்த சிரத்தையுடன் அவர் மேற்கொண்டதாகவும் திருமதி கமித்ரா மகாஜன் கூறினார் பெண்களுக்காள அதிகாரங்களை அளித்தல் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்டவை குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்க உள்ளதாவும் அவர் குறிப்பிட்டார் இப்பகுதியில் வகுப்புவாத வன்முறைகளுக்கு தீர்வுகண்டு அமைதியை நிலைநாட்டினால்தான் சமூக பொருளாதார அரசியல் மேம்பாட்டிற்கு வழிகாண முடியும் என்றும் திருமதி சுமித்ரா மகாஜன் தெரிவித்தார்

இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்த அவர் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மலு ஒன்றை சமாப்பித்தாா்

உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவை மாளியங்களை விரைந்து வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் கன்னியாகுமரியில் ஹெலிகாப்டர் வசதியுடன் கூடிய ஒரு புதிய கப்பற்படைத் தளம் அமைக்க வேண்டுமென்றும் சேலத்தில் ரானுவ தளவாடங்கள் உறபத்தி தொழிற்சாலை ஒன்றை அமைக்குமாறும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தை பாதிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் அமுதிக்க முடியாது என்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் தெரிவித்தார் மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து வர வேண்டிய நிதி ஆதாரங்கள் கிடைத்த பின்னா் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு பற்றி ஆய்வு செய்யப்படும் என்றார் தமிழ்நாட்டின் உரிமை பாதிக்கப்படும் என்பதால் கா்நாடக அரசின் மேகதாது நீாத்தேக்க திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதிக்கக் கூடாது என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார் மத்திய வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து அடுத்த இரு தினங்களில் புயலாக மாறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய துணைத்தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அது ஒடிசா கடற்கரை நோக்கி நகரக்கூடும் கூடும் என்று எதிர்பார்ப்படுவதாகத் தெரிவித்தார் இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் வடகிழக்கு பருவமனழ தொடங்குவது மேலும் காலதாமதமாகும் என்றும் அவர் கூறினார் நேற்று அரபிக்கடலில் நிலைக் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து இன்று புயலாக மாறி லுபான் புயல் சின்னம் தெற்கு ஒமன் மற்றும் ஏமன் கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த இரண்டு புயல்களும் கடந்து சென்ற பின்னரே தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை உருவாகும் என்றார் அவர்

தற்போது நிலவும் பருவநிலை காரணமாக மீனவர்கள் வங்ககடல் அரபிக்கடலில் அடுத்த மூன்று தினங்களுக்கு செல்லவேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கேரள கடற்கரையையொட்டி அரபிக் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்தத் தாழ்வுப் பகுதி ஒமன் மற்றும் ஏமன் கடற்கரை பகுதிக்கு நகர்ந்து செல்வதையடுத்து கேரளாவில் மழழ பெய்யத் தொடங்கியிருக்கிறது சில இடங்களில் கனமழை பெய்துவரும் போதிலும் ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மிக கனமழை குறித்த எச்சரிக்கையை வானிலை ஆய்வு எமயம் ரத்து செய்துள்ளது இடுக்கி வயநாடு மாவட்டங்களில் மட்டும் ஆங்காங்கே கன மழை பெய்யக் கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இடுக்கி மற்றும் வயநாடு மாவட்டங்களில் உள்ள மலை பகுதிகளில் உள்ள சாலைகளில் இரவு நேர பயணத்தை தவிர்க்குமாறு கேரள பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரித்துள்ளது

நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்காக இந்த இரு பொருளாதார வல்லுநர்களும் ஆற்றிய அரும்பணிக்காக அவர்களுக்கு நோபல் பரிக வழங்கப்படுகிறதுபருவநிலை மாற்றம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை பொருளாதார வளர்ச்சியில் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து அவர்கள் ஆய்வு செய்துள்ளனர்

இதில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இடம் பெயர்ந்தோரை குறிவைத்து இந்தத் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்